இனி விரிவான செய்திகள் பருவநிலை மாற்ற விவகாரத்தில் பாரீஸ் உடன்படிக்கையில் உள்ள இலக்கையும் தாண்டி இந்தியா சாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பருவநிலை இலக்கு குறித்த மாநாட்டில காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் இலக்குகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்து மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறத்தினார் இதன்மூலம் இளைஞர்கள் மற்றும் வருங்கால சந்ததியினரை ஊக்குவிக்க வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக் கொண்டார்

ச்வதேச சூரிய கூட்டமைப்பு மற்றும் பேரிடரை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பில் ஒருங்கிணைப்பு ஆகிய குறிப்பிடத்தக்க இரண்டு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார்

இலக்குகளை நிறைவேற்றுவதோடு எதிர்பார்ப்புகளையும் இந்தியா பூர்த்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார்

புவி வெப்பமயமாதலால் பேராபத்து ஏற்படுவதை தவிர்க்க பருவநிலைக்கான அவசர நிலையை அனைத்து நாடுகளும் அறிவிக்க வேண்டும் என்று ஐ நா பொதுச்செயலாளர் திரு அன்டோளியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்துள்ளார்

உலக அளவிலான தலைவர்களும் இதனை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் எலுரு பகுதியில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சுகாதார பாதிப்புகள் குறித்த தற்போதைய நிலையை குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடுவிடம் ககாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் இணைச்செயலாளர் திரு லாவ் அகர்வால் ஆகியோர் எடுத்துரைத்தனர் எலுரு பகுதியில் மக்களுக்கு மயக்கம் தலைவலி வாந்தி உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்பட்டதை தொடா்ந்து மத்திய குழுவினா் மேற்கொண்ட ஆய்வுகளின் முதற்கட்ட முடிவுகள் குறித்து அவா்கள் விளக்கம் அளித்தன் மத்திய குழுவினர் தில்லி திரும்பிய பிறகு விரிவான அறிக்கை தயாரிக்கப்படும் என்று செயலாளர் தெரிவித்தார் எலூரு பகுதியில் புதிதாக பாதிப்புகள் குறைந்துள்ளதாக அவர்கள் எடுத்துரைத்தனர் நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் தேவையாள அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு ஹியானவைச் சேர்ந்த விவசாய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சள் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நரேந்திர சிங் தோமரை அரியாளாவைச் சேர்ந்த பாரதீய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு குனி பிரகாஷ் தலைமையிலான பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர் அப்போது வேளாண் சட்டங்களால் தங்களுக்கு கிடைத்த பலன்களை விவசாயிகள் தன்னுடன் பகிா்ந்து கொண்டதாக திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார் வேளாண் சட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்ததாக திரு தோமர் தெரிவித்தார் முன்னதாக மாநாடு ஒன்றில் பேசிய அவர் விவசாயிகளின் முழுமையான மேம்பாட்டை உறுதிபடுத்தவும் வேளாண் துறையை மேம்படுத்தவும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்

வேளாண் சட்டங்களின் பலன்கள் குறித்து எடுத்துரைக்குமாறு தொழில் அதிபர்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய தொழில் வாத்தக சபை கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய அவா் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பலன் அளிக்கும் வகையில் இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டள்ளதாக கூறினார் கடந்தகால முறைகளில் எந்தவொரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் விவசாயிகளுக்கு வாத்தகம் செய்ய புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இது கிராமப்புற இந்தியாவுக்கு அதிக முதவீடுகளை கொண்டு வருவதுடன் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கச் செய்யும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தாா்

ஒருங்கிணைந்த சுகாதார சேவைகள் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார் நாட்டிலுள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு தரமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுகாதார வசதிகளை அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தாா்

ஐந்தாவது தேசிய குடும்ப க்காதார ஆய்வு அறிக்கையை அவர் வெளியிட்டார் இதில் மக்கள் தொகை சுகாதாரம் ஊட்டச்சத்து ஆகிய விவரங்கள் விரிவாக இடம்பெற்றுள்ளன

இரண்டாவது அறிக்கை மே மாதத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கையால் தயாரிக்கப்படும் மற்றும் புவிசார் குறியீடு பெற்ற பொம்மைகளுக்கு தரக்கட்டுப்பாட்டு உத்தரவில் இருந்து மத்திய அரசு விலக்களித்துள்ளது இதற்கான இரண்டாவது திருத்த உத்தரவை தொழில் மற்றும் சா்வதேச வா்த்தக ஊக்குவிப்புத்துறை வெளியிட்டுள்ளது

நாடு முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் பொம்மைகளின் உற்பத்தி மற்றும் விற்பனையை ஜக்குவிக்க விரிவான செயல்த்திட்டத்தை தொழில் மற்றம் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்புத்துறை வகுத்துள்ளது

ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களின் கீழ் குறைந்தபட்ச ஆதார விலையில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு பஞ்சாப் அரியானா உத்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கொள்முதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான இரண்டாம் கட்ட சிறப்பு முகாம் இன்றும் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் நடைபெற உள்ளது

நாளை மறுதினம் வரை ஆன்லைன் மூலமாகவும் வாக்காளர் சேர்ப்பு அலுவலகங்களில் நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம் எனவும் தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பூடானுடன் தூதரக உறவுகளை இஸ்ரேல் ஏற்படுத்தியுள்ளது இருநாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ரகசிய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இதற்கான உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது இந்தியாவுக்கான இஸ்ரேல் மற்றும் பூடான் தூதர்களுக்கிடையே இந்த ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது நீர் மேலாண்மை விவசாயம் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் கூட்டு செயல்திட்டத்தை வகுக்க இருநாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன ஆப்காவிஸ்தாவில் நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதல்களில் ஒருவர் உயிரிழந்தார்

இதில் இரண்டு பேர் காயமடைந்தனா் இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்று தாலிபான் அமைப்பு தெரிவித்துள்ளது ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியதா என்பது தெரியவில்லை என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நைஜீரியாவில் மேல்நிலப்பள்ளியில் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மாயமாகியுள்ளனர்

மாயமான மாணவர்களை கண்டறிய ராணுவம் மற்றும் விமானப்படை கூட்டாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்திய மற்றும் பங்களாதேஷ் இடையேயான ஒத்துழைப்பு மூலம் ஜவளித்துறையில் சா்வதேச போட்டியாளர்களுக்கு நெருக்கடி ஏற்படும் என்று பங்களாதேஷ் வெளியுறவு இணையமைச்சர் திரு சஹியார் ஆலம் தெரிவித்துள்ளார் இந்தியா பங்களாதேஷ் பருத்தி திருவிழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் பருத்தி ஏற்றுமதியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பதாக தெரிவித்தாா் இதேபோல ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் இரண்டாவது பெரிய நாடாக பங்களாதேஷ் திகழ்வதாக அவர் தெரிவித்தார்